நரேந்திரமோடி கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கடி நாட்டினார்

நாராயணசாமி கூறியுள்ளார் விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

விவசாயிகளின் காரிஃப் பருவப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச விலையை அரசு கணிசமாக உயர்த்தி இருப்பதாகவும் விவசாயிகளுக்குத் தேவையான உரம் எளிதாகக் கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மத்திய அரசு மற்றும் உத்தரபிரதேச அரசின் தீவிர முயற்சிகள் காரணமாகவே பன்சாகர் கால்வாய் திட்டம் பூர்த்தியாகி இருப்பதாகவும் மீர்சாபூர் மற்றும் அலகாபாத் மாவட்ட விவசாயிகளின் பாசன நீர்த் தேவைகளுக்கு மிகப் பயனுள்ளதாக இத்திட்டம் திகழும் என்றும் அவர் கூறினார் மத்தியிலும் மாநிலத்திலும் முன்பிருந்த எதிர்க்கட்சி அரசுகள் திட்டங்களை குறித்த நேரத்தில் நிறைவேற்றி முடிக்க முக்கியத்துவம் அளிக்கவில்லை என திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார் தற்போது விவசாயிகளுக்காக முதலை கண்ணீர் வடிப்பவர்கள் பதவிக்காலத்தில் திட்டங்களை ஏன் நிறைவேற்றி முடிக்கவில்லை என்பதை மக்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு போட்டியிலும் தங்களின் முழுத் திறனை வெளிப்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறை இணை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கூறியுள்ளார்

நரேந்திரமோடி பயிற்சியாளர்களை ஆசான்கள் என அழைத்து பெருமைப்படுத்தி இருப்பதாகவும் கூறினார் நாடு முழுவதிலும் உள்ள குழந்தைகளின் உடல் தகுதியை ஆராய்ந்து வரைபடம் தயாரிக்க மத்திய அரசு மாநில அரசுகளுடன் இணைந்து திட்டம் ஒன்றை செயல்படுத்த இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார்

எல்பிஜி பயன்படுத்துவோரைப் போல குழாய் மூலமான இயற்கை எரிவாயு மற்றும் உயிரி எரிபொருளை சமையலுக்குப் பயன்படுத்தும் குடும்பங்களுக்கும் அரசு மானியம் கிடைக்கும் வகையில் புதிய சலுகைத் திட்டம் ஒன்றைக் கொண்டு வர நீத்தி ஆயோக் பரிசிலித்து வருகிறது

ராஜீவ்குமார் இன்று புதுடில்லியில் பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் கடந்த ஆண்டு மக்களின் பார்வைக்கு வெளியிடப்பட்ட இக்கொள்கை வரைவு அமைச்சகங்களுக்கு இடையிலான ஆலோசனைக்குப் பின்னர் மத்திய அமைச்சரவையின் பரிசிலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்

தற்போது இந்த சட்டத்தின் கீழ் குற்றமாகக் கருதப்படும் செயல்பாடுகளின் பட்டியலில் இருந்து சில அம்சங்களை நீக்குவதன் மூலம் விசா ரணை நீதிமன்றங்கள் முக்கிய குற்றங்களில் கவனம் செலுத்த ஏதுவாகும் என்பதால் இது குறித்து முக்கியமாக தெரிவித்துள்ளன

கட்டணம் செலுத்துவதில் ஏற்படும் கால தாமதங்களால் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக புகார்கள் பெறப்பட்டதைத் தொடர்ந்து மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரப் பங்கேற்புத் துறை அமைச்சகம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது கல்வி உதவித் தொகையை மாணவர்களின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தும் உத்தேசத்தினால் திட்டத்தின் அமலாக்கத்தில் வெளிப்படைத் தன்மை மேம்படும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார் இத்திட்டத்தால் மதுரை நகரில் போக்குவரத்து நெரிசல் கணிசமாகக் குறையும் என்று நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் கூறினார் மதுரை நகரின் கழிவுகள் வைகை நதியில் நேரடியாக கலப்பதை தடுக்க கத்திகரிப்பு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக துணை முதலமைச்சர் இரு

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு செல்லூர் ராஜு

திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் துணை சபாநாயகர் திரு

சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னாள் முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான திரு ரங்கசாமி பிரதேச காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு நமசிவாயம் மற்றும் பிஜேபி விடுதலை சிறுத்தைகள் பாமக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகளும் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னதாக பிரதேச காங்கிரஸ் தலைவர் அலுவலகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலும் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த காமராஜரின் திருவுருவப் படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு ரங்கசாமி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற காமராஜர் பிறந்த நான் விழாவில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி பேசுகையில் புதுவை அரசின் இயல்பான செயல்பாடுகளுக்கு மத்திய அரசும் துணைநிலை ஆளுநரும் தடை போடுவதாக கூறினார் பட்ஜெட்டை தயாரித்து தாக்கல் செய்வதில் கூட புதுவை அரசு பல இடையூறுகளை சந்திக்க நேர்ந்ததாக அவர் தெரிவித்தார் மத்திய அரக உரிய நேரத்தில் நிதி விடுவித்து துணைநிலை ஆளுநர் கோப்புக்களின் தேவையற்ற பரிமாற்றத்தை தவிர்த்து இருந்தால் மே மாதத்திலேயே பட்ஜெட்டை தாக்கல் செய்து திட்டங்களை உரிய நேரத்தில் அமல்படுத்தி இருக்க முடியும் என திரு நாராயணசாமி கூறினார்

முதியோர் ஒய்வுதியம் போன்ற திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த அரசு உறுதி புண்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் புதுவையில் விடுதலை போராட்ட வீரரும் பிரெஞ்சிந்திய சோஷலிஸ்ட் கட்சியின் நிறுவனருமான முத்துகுமரப்ப ரெட்டியாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது நெட்டபாக்கத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சட்டப்பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஏழைகளுக்கு அன்னதாமும் வழங்கப்பட்டது

இதற்கிடையே வில்லியனூரில் நேற்றிரவு சிலர் மாட்டு வண்டிகள் மற்றும் பேருந்துகளைத் தாக்கியதுடன் கடைகளை மூடச் சொல்லி ரகளையிலும் சடுபட்டதால் போலீசார் விரைந்து சென்று நிலமைகளைக் கட்டுப்படுத்தினர் தென்மேற்கு பருவமழை மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரிரு இடங்களில் கனமழை அல்லது இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியை ஒட்டிய கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வுமையம் எச்சரித்துள்ளது டலக கோப்பை கால்பந்தில் இன்றிரவு எட்டரை மணிக்கு மாஸ்கோவில் நடைபெறும் இறுதிப்போட்டியில் பிரான்ஸ் குரோயேஷியா அணிகன் மோ துகின்றன